ஆலோசனை கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது

நாட்டில் உள்ள காவல்துறையினர் சைபர் மற்றும் தடவியல் தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்தி கொள்ள வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவறுத்தி இருக்கிறார்

பெற்றுள்ளது என்று மத்திய நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளாா்

நிலையத்தில் இறங்கியது

பதக்கம் வென்றுள்ளார்

அரசியல் கட்சிகளில் மகளிர் பங்களிப்பை அதிகிப்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் வெளிப்படைதள்மையை மேலும் உறுதி செய்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது வெள்ளம் பாதித்த கேரள மாநிலத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியத்திலிருந்து மேலும் கூடுதலான மத்திய நிதி கிடைக்கும் என்று அம்மாநில ஆளுநர் திரு பி சதாசிவத்திடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் நேற்று வெளியான ஆளுநர் மாளிகை அறிக்கை இதனை தெரிவிக்கிறது

இது தவிர மத்திய அரசு பெரிய அளவிலான அவசரகால உணவு தண்ணீர் மருந்து பொருட்கள் அத்தியாவசியப் பொருட்கள் ஆகியவற்றை மாநிலத்திற்கு வழங்கியிருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது கேரள ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்து மாநிலத்தில் நடைபெறும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார் அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்திய மக்கள் அளைவரும் இந்த இக்கட்டாண தருணத்தில் கேரள மக்களுடன் தோளொடு தோள் நிற்கிறார்கள் என்று உறுதியளித்தார் அங்கு நடைபெறும் மீட்பு பணிகளையும் பிரதமர் பாராட்டினார் நாட்டில் உள்ள காவல்துறை அனைத்தும் சைபர் குற்றங்கள் தடயவியல் ஆகிய தொழில் நட்பங்களில் தங்கள் திறனை மேம்படுத்தி கொள்ள வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தி உள்ளார்

சுற்றுசூழலை பாதுகாக்க தனியார் துறையும் பாதுகாப்பு படைகளும் இணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் அவர் கூறினார்

சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு மாநிலங்கள் முக்கியதுவம் அளிக்க வேண்டுமென்றம் அவர் வலியுறுத்தினார்

கடந்த நான்கு ஆண்டுகளில் சட்ட ரீதியிலும் இதர வகைகளிலும் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டதாக திரு ஜேட்வி தெரிவித்தார் மேகாலாயா முதலமைச்சரும் மக்கள் கட்சியின் தலைவருமான திரு கன்ராடு கே சங்மா சுட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார்

ஜுன் மாதத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தேசிய மக்கள் கட்சியில் சேர்ந்தார்

அவர்களிடமிருந்து அச்சு எயந்திரம் கார் இரு சக்கரவாகனம் ஆகியவற்றை நேற்று காவல்துறையினர் கைபற்றியுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஒம்பர் சிப் தெரிவித்துள்ளார் மேற்கு உத்திரபிரதேசத்தில் கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக கம்போடிய வெளியுறவு அமைச்சர் திரு ப்ராக் சோக்கோள் அந்நாட்டின் பிரதமா் திரு ஹுன்சென் நாடாளுமன்றத் தலைவா் சே சூம் ஆகியோரையும் குஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசுகிறார் வியட்நாம் கம்போடியா நாடுகளுடன் பரஸ்பர சா்வதேச மண்டல பிரச்சனை குறித்து இந்தியா விவாதிக்க திருமதி சுஷ்மாவின் இந்த பயணம் உதவும் ஆசிய மண்டலத்தில் தேர்தல் மற்றும் ஜனநாயக நிலவரம் குறித்து விவாதிப்பதற்காக் நான்காவது ஆசிய தேர்தல் அமைப்பு கூட்டம் கொழும்பில் இன்று நடைபெறுகிறது இலங்கை தேர்தல் ஆணையமும் குதந்திரமான தேர்தல்களுக்கான ஆசிய கட்டமைப்பும் இணைந்து இதனை நடத்துகின்றன

ஒளிவு மறைவற்ற தேர்தல் நடவடிக்கை தேர்தலில் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கம் கட்டுபாடு ஆகியவற்றை மேம்படுத்துவதும் ஜனநாயகத்தை ஒன்று சேர்ந்து பாதுகாத்து மேம்படுத்துவதும் இந்த கூட்டத்தின் குறிக்கோளாகும் ஆசிய நாடுகளின் தேர்தல் ஆணையங்கள் தேர்தல் பார்வையாளர்கள் அரசு அல்லாத அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள் ஜனநாயகத்தையும் தேர்தலையும் சீர் அமைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளார்கள் இந்தியா சார்பில் மகாராஷ்டிரா முதன்ஸம தேர்தல் அதிகாரி திரு அஸ்வின் குமாரும் தொண்டு நிறுவனம் ஒன்றும் இதில் பங்கேற்கின்றனர் உயிரி எரிபொருளால் இயக்கப்படும் முதல் விமானம் தில்லி இந்திரா காந்தி சன்வதேச விமான நிலையத்தில் இறங்கியது டேராடுனில் இருந்து புறப்பட்ட இந்த விமானம் தில்லியில் தரையிறங்கிய போது சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி பெட்ரோலிய துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சிவில் விமான போக்குவரத்து அமைக்ச் திரு கரேஷ் பிரபு இணையமைக்ச் திரு ஜெயந்த் சின்ஹா கற்று சூழல் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்த்தன் ஆகியோர் வரவேற்றார்கள் மாற்று எரிபொருளை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதில் இது முக்கிய நடவடிக்கை என்று திரு பிரதான் கூறினார் டேராடுனில் உள்ள இந்திய பெட்ரோலிய ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தயாரித்துள்ளது

மக்களின் வாழ்வில் உயிரி எரிபொருள் மறுமவர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருந்தார் அமெிக்காவின் பிரபல நாடக ஆசிரியர் நெய்ல் சைமன் நியூயார்க் நகரில் நிமோனியா காரணமாக நேற்று காலமானார்

இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப்போட்டிகளில் பேட்மின்டன் ஒற்றையர் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் வெண்கல பதக்கம் வென்றார்

இருந்தாலும் ஆசிய விளையாட்டு போட்டியின் மகளிர் ஒற்றையர் பேட்மின்டன் ஆட்டத்தில் இந்தியா வெண்கல பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும் மற்றொரு இந்திய வீராங்கனை பி வி சிந்து உலகத்தர வரிசையில் இரண்டாம் இடத்திலுள்ள ஐப்பானின் அக்கானே யமாகுச்சியுடன் அரையிறுதி போட்டியில் அடிக்கொண்டிருப்பதால் இந்தியா தங்கப்பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இன்னமும் உள்ளது தடகள போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் மற்ற இந்திய வீரர்களுடன் தங்கப்பதக்கத்துக்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஆசிய போட்டியின் துவக்கத்தில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்ற நீரஜ் ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதி போட்டியில் சிவபால் சிங்குடன் கலந்து கொள்கிறார் மகளிர் பிரிவு நீளம் தாண்டுதலில் நீளா வராக்கில் மற்றும் ஜேம்ஸ் நயனா ஆகியோரும் ஆடவா் பிரிவு உயரம் தாண்டுதலில் சேத்தன் பாலசுப்ரமணியாவும் தங்கம் வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள்